அமைப்புகள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டார்

யோகா பயிற்சி நிபுணர்களை பல்வேறு நிலைகளில் தரவரிசைப்படுத்தி சான்றிதழ் வழங்க ஆயுஷ் அமைச்சகம் முடிவு செய்துள்ளது விரிவான செய்திகள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பண்டிகைகளை கொண்டாடுவது பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்துமாறு சமூக அமைப்புகளை குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் ஆரிய சமாஜத்தின் நான்குநாள் சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டில் தற்போது குளிர்கால பண்டிகைகள் கொண்டாடப்பட இருப்பதை சுட்டிக்காட்டினார் தலைநகர் தில்லியில் நிலவும் மாசு காரணமாக முதியோர்களும் குழந்தைகளும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்குத் தீர்வுகாண ஆரிய சமாஜம் பாடுபட்டு வருவதாகக் குறிப்பிட்ட திரு ராம்நாத் கோவிந்த் கற்றுக்குழலை பாதுகாக்கவும் மாற்று ளிசக்தி முறைகளை கண்டுபிடிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார்

கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் உடலை அடையாளம் கானும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே பாராமுல்லா மாவட்டத்தில் உள்ள கிரீரி பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் அங்கு பதங்கியுள்ள தீவிரவாதிகளுக்குமிடையே இன்று அதிகாலை முதல் நடந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றுவருகிறது கூட்டு பாதுகாப்புப் படையினர் இப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தபோது தீவிரவாதிகள் தூக்குதலை தொடங்கியதாக பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவித்தன

இவர்களில் திரு ஜக்கையள் மட்டும் தமது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து பேரவைத் தலைவரிடம் கடிதம் அளித்தார்

இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த செல்வி இந்திரா பாளர்ஜியும் நீதிபதி திரு கந்தரும் இருவேறு கருத்துக்களுடன் தீர்ப்பளித்தனர் இதையடுத்து வழக்கை மூன்றாவது நீதிபதி திரு சத்திய நாராயணா விசாரித்தார் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளித்த அவர் பேரவைத் தலைவரின் உத்தரவில் சட்ட விதிமுறை மீறல் இருப்பதாக தாம் கருதவில்லை என்று குறிப்பிட்டார் முதலமைச்சருக்கு எதிராக ஆளுநரிடம் மனு அளித்தபோது இதில் தம்மால் தலையிட முடியாது என்று ஆளுநர் தெரிவித்த தகவலை ஏற்கனவே விசாரணை நடந்தபோது தலைமை நீதிபதி அம்வில் தெரிவிக்கப்படவில்லை என்பதை கட்டிக்காட்டிய நீதிபதி திரு சுத்ய நாராயணா தலைமை நீதிபதியாக இருந்த செல்வி இந்திரா பானா்ஜி வழங்கிய தீா்ப்பில் தவறு எதுவும் இல்லை என்றாா்

அநேகமாக மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த சுட்டமன்ற உறுப்பினர்கள் தமது பதவியை முறைகேடாக பயன்படுத்தி தில்வி அரசு மருத்துவமனைகளோடு இணைக்கப்பட்டுள்ள நலவாழ்வு மையங்களின் தலைவர்களை நியமனம் செய்ததில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த புகார் மனு குடியரசுத் தலைவரிடம் அளிக்கப்பட்டிருந்தது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெகன் மோகன் ரெட்டி விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் தாக்கப்பட்ட சும்பவத்திற்கு மத்திய சிவில் விமாள போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு தமது அதிர்ச்சியை தெரிவித்துள்ளார் அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் இக்சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கவேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமது துறை செயலாளருக்கும் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இந்த தாக்குதல் கோழைத்தனமானது என்றும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்பிரபு தெரிவித்தார் சுபரிமலை ஐயப்பள் கோவில் மண்டலபூஜை மகரவிளக்கு பூஜையைபொட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றம் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக தென் மாநிலங்களைச் சேர்ந்த இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர்களின் கூட்டத்திற்கு கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார்

திருப்பதியில் உள்ளது போன்று பக்தர்களை வரிசையில் அனுமதிப்பது ஆன்லைள் முன்பதிவு உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யோகா பயிற்சி நிபுணர்களை பல்வேறு நிலைகளில் தரவரிசைப்படுத்தி சான்றிதழ் வழங்க ஆயுஷ் அமைச்சகம் முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் இந்த தகவலை தெரிவித்த யோகா வழிகாட்டு குழுவின் தலைவர் யோகா குரு ராம்தேவ் பயிற்சியாளர்களை தரவரிசைப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அமைச்சகம் உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார் யோகா பயிற்சியாளர்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்தி மக்கள் முறையான யோகா பயிற்சியை பெற்று பயன்பெற ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுகவும் அவர் தெரிவத்தார்

இந்தியாவில் இருந்து பெர்த் நகருக்கு நேரடி விமான சேவையை தொடங்குவதற்கு மேற்கு ஆஸ்திரேலியா ஆர்வம் காட்டிவருகிறது புதுதில்லி வந்துள்ள மேற்கு ஆஸ்திரேலிய மாகாணத்தின் கற்றுவாத்துறை அமைச்சர் பால் பப்பாலியா இந்தியாவில் இருந்து மேற்கு ஆஸ்திரேலியாவுக்கு நேரடி விமாள சேவை தொடங்கப்பட்டால் இருதூப்பு வர்த்தகம் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகள் வளர்ச்சி பெரும் என்றும் தெரிவித்தார் இது தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்துத் துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சின்ஹாவிடமும் அவர் பேச்சு நடத்தினார் நேரடி விமான சேவையை பயன்படுத்தி தங்கள் நாட்டுக்கு வரும் இந்திய சுற்றுலாப்பயணிகளை வரவேற்கும் நாளை தாம் ஆவலோடு எதிர் நோக்கியிருப்பதாகவும் திரு பப்பாலியா கூறினார் மத்தியில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளில் கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சியை மேற்கொள்வது ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் உயர்கல்வித்துறை செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆராய்ச்சிக்கான சூழலை மேம்படுத்த பிரதமா் திரு நரேந்திரமோடி உறுதிபூண்டிருப்பதாகக் கூறினாா்

சென்னை ஆளுநர் மாளிகையை பிளாஸ்டிக் இல்லாத வளாகமாக மாற்றும் வகையில் அங்கு பணிபாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று துணிப் பைககள் மற்றும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து புற்று நோயை தடுப்போம் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கா்களை வழங்கினார் மேலும் ஆளுநா்கள் பற்றிய புகைப்பட அரங்கத்தையும் அவர் திறந்து வைத்தார்